இல்லையென்பதற்காக பள்ளிகளில்

குற்றவாளிகளுக்கு மரணதண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் மழை வெள்ளம் பாதிப்பு காரணமாக அடுத்த ஒராண்டிற்கு பண்டிகை மற்றும் திருவிழாக்களை ரத்து செய்வதென அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது தெற்காசிய கோப்பைக்கான காவ்பந்து போட்டியில் இந்தியா இலங்கை இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

அரசுமுறை பயணமாக பல்கேரியா சென்றுள்ள குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் அந்நாட்டுத்தலைவர்களோடு நடத்திய பேச்சுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அந்நாட்டின் சோபியா பல்கலைக்கழகத்தில் ஹிந்தி இருக்கை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதென இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக திரு ராம்நாதகோவிந்த் தெரிவித்தார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின்கீழ் பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் பல்கேரியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் குடியரசுத்தலைவர் கூறினார்

பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு உலகளாவிய நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படவேண்டும் என்று இரு நாடுகளும் வலியுறுத்தியிருப்பதாக அவர் கூறினார்

பள்ளிகளில் மாணவர்சேர்க்கைக்கு ஆதார் எண்ணை கட்டாயமாக்கக்கூடாது என்று அதற்கான ஆணையம் கூறியுள்ளது

ஆதார் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது மாணவர்களுக்கு ஆதார் எண் வழங்கப்படவேண்டிய பொறப்பு பள்ளிகளுக்கு உள்ளது என்றும் ஆணையத்தின் தலைமை நிர்வாகி டாக்டர் அஜய் பூஷன் தெரிவித்துள்ளார் மாவட்ட நிர்வாகம் கல்வித்துறை வங்கிகள் அஞ்சலகங்கள் ஆகியவற்றின் உதவியுடன் ஆதார் எண் வழங்குவதற்கான முகாம்களை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை பள்ளிக்கூடங்கள் மேற்கொள்ளவேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆதார்எண் கிடைக்கப்பெறாதவரை மாணவர்களுக்கான சலுகைகள் இதர வழிமுறைகளில் வழங்கவேண்டும் என்றும் டாக்டர் பூஷன் கூறினார் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நடத்தப்படும் தாக்குதல் சும்பவங்களை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட அமைக்சர்கள் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது உள்துறை அளமச்சர் திரு ராஜ்நாத்சிய் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இப்பிரச்சினை தொடர்பாக அதிகாரிகள் குழு சமர்ப்பித்த அறிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டது இத்தகைய சும்பவங்களை தடுப்பதற்கான புதிய சுட்டத்தை இயற்றுவது தொடர்பாக ஆலோகனை நடத்தி அதிகாரிகள் குழு அறிக்கை சமர்ப்பித்தது இன்றைய கூட்டத்தில் மத்திய அமைக்சர்கள் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் திரு ரவிங்கர் பிரசாத் திரு நிதின்கட்கரி மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர்

ர்ஃபேல் போர்விமானம் தொடர்பாக இந்தியா பிரான்ஸ் இடையேயான ஒப்பந்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை அடுத்தவாரம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன் இந்த மனுவினை அவசர வழக்காக விசாரிக்கவேண்டும் என்று மனுதாரர் கோரிக்கை விடுத்தார் இந்த ஒப்பந்தத்திற்கு தடைவிதிக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப்படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர்

சிம்லா செஷன்ஸ் நீதிபதி திரு வீரேந்தர்சிங் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார்

ஆசிரியர்கள் செயல்வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவேண்டும் என்று குடியரசுத்துணைத்தலைவா் திரு வெங்கய்யாநாயுடு வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை அவா வழங்கி பேசினார் தரமான கல்வியை அளிப்பதற்கான மையங்களாக வகுப்பறைகளை ஆசிரியர்கள் உருவாக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு மாணவர்களின் திறன்களை அறிந்து அதற்கேற்றாற்போல் அவர்களுக்கு கற்பிக்கவேண்டும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக்கொண்டார் தமிழகஅரசு சார்பில் நல்லாசிரியர் விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார்

தமிழகத்தில் மதியஉணவு திட்டத்திற்கு முட்டை கொள்முதல் செய்வதற்காள டெண்டர் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கவேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாள மனுவினை விசாரித்த நீதிபதி திரு ஆர் மகாதேவன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார்

வரும் வெள்ளிக்கிழமைக்குள் பதில் மனு தாக்கல் செய்யவேண்டும் என்றும் தமிழகஅரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கேரளாவில் அடுத்த ஒராண்டிற்கு பண்டிகைகள் மற்றும் விழாக்களை ரத்து செய்வதென அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது

வெள்ள பாதிப்பை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கேரளாவில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் நடத்தப்படும் சர்வதேச திரைப்பட விழாவும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரை ஒப்டிய எல்லைப்பகுதியில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சியினை பாதுகாப்புப்படையினர் முறியடித்தனர் ரஜோரி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிரவாரதிகள் ஊடுருவ திட்டமிட்டிருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து ராணுவத்தினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர் இதில் ஊடுருவ முயன்ற தீவிரவாதி பாதுகாப்புப்படையினரால் குட்டுக்கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உயிரிழந்தவர் பாகிஸ்தானைச்சேர்ந்தவர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாக காவல்துறையினர் கூறினர் மலேகாள் குண்டுவெடிப்பு சும்பவம் தொடர்பான வழக்கில் லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்துக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுவதை மும்பை சிறப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது சுட்டவிரோத தடுப்பு சுட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுப்பதற்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிபதி திரு வினோத் படல்கர் விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தார்

ஒரிள சேர்க்கையை கிரிமினல் குற்றமாக கருதும் சுட்டப்பிரிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் நாளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் கொண்டுசெல்ல மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி விளக்கமளிக்கவேண்டும் என்று பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷா வலியுறுத்தியுள்ளார் சத்தீஷ்கரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நான்காண்டு கால பிஜேபி அரசின் சாதனைகள் குறித்து கேட்கும் காங்கிரஸ் முதலில் இதற்கான விளக்கத்தை அளிக்கவேண்டும் என்று வலியுறுத்தினார் காங்கிரஸ் ஆட்சிகாலத்தில் மின்வசதி அனைவருக்கும் கிடைக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இதேபோல் வேளாண் விளைப்பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது ஏன் என்று காங்கிரஸ் விளக்கமளிக்கவேண்டும் என்று திரு அமீத்ஷா கோரினார் பாகிஸ்தானில் போலி வங்கிக்கணக்குகள் வாயிலாக சுட்டவிரோத பணபரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிப்பதற்காக கூட்டு விசாரணைக்குழு ஏற்படுத்துமாறு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தெற்காசியக்கோப்பைக்கான காவ்பந்து போட்டியில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது டாக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சற்றுமுன்வரை இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காமல் சமநிலையில் உள்ளன உலக துப்பாக்கிக்கடும் காம்பியன் போட்டியில் இந்தியா இன்று வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது